வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கூறியிருக்கிறார்

ஐ பி எஸ் அதிகாரிகள் முழு அர்ப்பணிப்பு உணர்வோடும் திறமையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

கூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டது தொடர்பாக இருபது அமைப்புகளின் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது

பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறியிருக்கிறார்

இனி விரிவான செய்திகள் அறிவியலும் தொழில்நுட்பமும் சாமானிய மக்களின் நிலைமையை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கூறியிருக்கிறார் தெலங்கானா மாநிலம் வாரங்கல்லில் உள்ள தேசிய தொழில்நட்பக் கழகத்தின் வைரவிழா கொண்டாட்டங்களை நேற்று தொடங்கி வைத்துப் பேசிய அவர் இந்தியா போன்ற ஒரு நாட்டுக்கு கண்டுபிடிப்புகள் என்பது ஆடம்பரப் பொருள் அல்ல அது ஒரு அத்தியாவசிய தேவை என்றார் அடுத்த இருபது ஆண்டுகளைக் கருத்தில் கொண்டு கண்டுபிடிப்புகள் அமைய வேண்டுமென்றும் துய்மையானதாகவும் சுற்றுச்சூழலுக்கு இணக்கமாகவும் இருக்க வேண்டுமென்று அவர் அவை வலியுறுத்தினார் புதிதாக பணியில் சேர்ந்திருக்கும் ஐ பி எஸ் அதிகாரிகள் முழு அர்ப்பணிப்பு உணர்வோடும் திறமையுடனும் தங்கள் பணியை செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

அறிவியல் துறையில் மாநில அளவிவான சாதனைகளை பொது மக்களிடம் எடுத்துச் செல்லும் வகையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனியாக அறிவியல் விழா நடத்தப்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் கூறியிருக்கிறார் லக்னோவில் நேற்று இந்தியா சர்வதேச அறிவியல் திரைப்பட விழாவை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் அறிவியல் விழாக்களில் அதிகரித்து வரும் பொது மக்களின் பங்களிப்பு மகிழ்ச்சியளிப்பதாகக் கூறினார் அறிவியல் என்பது தற்போது மக்கள் இயக்கமாக மாறி வருகிறது என்றும் அறிவியல் குறித்த விழிப்புணர்வை பொது மக்களிடம் ஏற்படுத்துவதில் சமூக வலைதளங்கள் முக்கிய பங்காற்ற முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பெட்ரோலியப் பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் எத்தனால் உள்ளிட்ட மாற்று எரிபொருள் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார் லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உயிரி எரிபொருட்கள் மெத்தனால் மற்றும் எத்தனால் ஆகியவற்றை முழுவதுமாக பயன்படுத்த வேண்டுமென்று கூறினார் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் குறைந்த விலையிலும் மாற்று எரிபொருள் கிடைக்க அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் உதவ வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டது தொடர்பாக இருபது அமைப்புகளின் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது

வழக்கின் விசாரணை தொடங்கியதும் வன்முறையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட்ட இதர அமைப்புகளும் வழக்கில் சேர்க்கப்படும் என்று சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விரைவில் துத்துக்குடியில் முகாமிட்டு விசாரணையைத் தொடங்க உள்ளனர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை அகற்றி அதளை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் கூறியிருக்கிறார் சென்னைய அடுத்த நன்மங்கலத்தில் நேற்று நடைபெற்ற உலக வள உயிரின வார நிறைவு விழாவில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் ஐந்தாவது புலிகள் சரணாவயம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது என்றார் தேசிய புலிகள் காப்பக ஆணையத்தின் வழிகாட்டுதல்படி அடர்ந்த காட்டுக்குள் உள்ள புலிகள் சிறுத்தைகள் உள்ளிட்ட வன விவங்குகளின் நடமாட்டம் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மாற்றுத் திறனாளிகளின் குழந்தைகளுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் இட ஒதுக்கீடு வழங்கக் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது மாற்றுத் திறனாளிகள் தங்களது குழந்தைகளுக்கு தார்மீக ரீதியாக எந்த ஆதரவும் வழங்க இயலாது என்பதால் அவர்களது குழந்தைகளுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டுமென்று பொது நல மனுவில் கோரப்பட்டிருந்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் மணிக்குமார் ஆஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு இதபோன்ற இடஒதுக்கீடு வழங்க எந்த விதிகளும் இல்லை என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் பாலாறு தடுப்பணை விவகாரம் தொடர்பான வழக்கில் கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கு தமிழ்நாடு மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு ஆறுவார கால அவகாசும் அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீது விசாரணை நடைபெற்று வருகிறது அரசு நிலங்களைப் பாதுகாக்க வேண்டியது அதிகாரிகளின் கடமை என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான வழக்கு ஒன்றை நேற்று விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அரசு நிலங்கள் ஆக்கிரமிப்பு குறித்து களத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு தெரிந்தும் அரசியல் காரணங்களுக்காக நடவடிக்கை எடுக்காமல் உள்ளதாக வேதனை தெரிவித்தார் அதிகாரிகளின் திறமையின்மை காரணமாக இதுபோன்ற ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து வருவதாகவும் நீதிபதி சுட்டிக்காட்டனார் மத்திய அரசின் இலவச சமையல் எரிவாயு திட்டத்தின் கீழ் கிராமப்புற பெண்கள் அடுப்புப் புகை மாசுவில் இருந்து விடுபட்டுள்ளனர் சமையல் பணிகளை விரைந்து முடிப்பதால் இதரப் பணிகளில் அவர்களால் அதிக கவனம் செலுத்த முடிகிறது

குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்க யூனிகெஃப் அமைப்பும் நாஸ்காம் அறக்கட்டளையும் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன ராணுவ அதிகாரிகள் கலந்து கொள்ளும் ஒருவாரகால மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது

ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பளிக்கப்படும் என்று காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான குமாரி செல்ஜா கூறினார் ராஜஸ்தானில் மீண்டும் பிஜேபி ஆட்சி அமைக்க அம்மாநில இளைஞர்கள் வாக்களிப்பார்கள் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியிருக்கிறார்

தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த நாடு அருகே கல்யாண ஒடை ஆற்றங்கரையில் ஏற்பட்டுள்ள உடைப்பை மணல் மூட்டைகளை வைத்து சீசரி செய்யும் பனியில் பொதுப்பனித்துறையினர் ஈடுபட்டுள்ளனர்

ஈட்டியெறிதல் போட்டியில் சந்தீப் சவுத்ரி உலக சாதனை படைத்து தங்கம் வென்றார்

ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற சாக்ஷி மாலிக் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற பஜ்ரங் பூனீயா ஆகியோர் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளனர்

ரோஹித் ஷர்மா இரண்டாம் இடத்திலும் ஷிகர் தவான் ஐந்தாம் இடத்திலும் உள்ளனர்

அணிகள் தரவரிசையில் இங்கிலாந்து முதலிடத்திலும் இந்தியா இரண்டாவது இடத்திலும் உள்ளன